செயல்பாட்டுக்குவந்துள்ளது

பாராட்டுதெரிவித்துள்ளதாகமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளா்

உள்ளதாகவானிலைஅய்வு மையம் தெரிவித்துள்ளது

விடுதிகள் திரையரங்குகள் பெரியஅளவிலானவா்த்தக உணவு அரங்குகள் விளையாட்டுவளாகங்களுக்கானதடையும் தொடர்கிறது

இருப்பினும் இந்தகாலக்கட்டத்தில் நோயின் பாதிப்புக்குஏற்பபல்வேறுதளா்வுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன நோய் பாதிப்பின் தன்மையைவகைப்படுத்தும் வகையில் சிவப்பு ஆரஞ்ச் பச்சைஎனமண்டலங்கள் பிரிக்கப்பட்டு அதற்கானதளா்வுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன

இருப்பினும் கட்டுப்படுத்தப்பட்டமண்டலங்களைப் பொறுத்தவரைஎவ்விததளா்வும் அளிக்கப்படமாட்டாதுஎன்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது

அரசுமற்றும் பொதுத்துறைநிறுவனங்களின் கட்டுமானப் பணிகள் சாலைக்கிகள் மற்றும் அனுமதிக்கப்படும்

நிறுவனம் ஏற்பாடுசெய்தவாகனங்களில் மட்டுமேபணியாளர்கள் வரவேண்டும்

உணவகங்களில் காலை ஆறு மணிமுதல் இரவு ஒன்பதுமணிவரைபாா்சல் மட்டும் வழங்கலாம்

ப்ளம்பர் எலெக்ட்ரீஷியன் ஏ சிமெக்களிக் வீட்டுவேலைபணியாளர்கள் உரியஅனுமதிபெற்றுபணி புரியஅனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

சென்னை ஹைதராபாத்

ஜிப்மர் கூடுதல் பேராசிரியர்கள் டாக்டர் பழனிவேல் டாக்டர் ராகேஷ் சிங் ஆகியோர் சென்னைக்கு வரவுள்ளதாகவும் அந்தசெய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதற்கிடையேசென்னையில் இந்தநோய் தொற்றினால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கைஅதிகரித்துவருவதுகுறித்துபொதுமக்கள் அச்சம் கொள்ளத் தேவையில்லைஎன்றுவருவாய் நிர்வாகஆணையர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார்

நேற்று புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார் இந்தநோய் தொற்றுதடுப்புப் பணியில் ஈடுபட்டுள்ளஅனைவருக்கும் ஜிங்க் மற்றும் மல்டிவைட்டமின் மாத்திரைகள் வழங்கப்பட்டுவருவதாகஅமைச்சர் தெரிவித்தார்

சென்னைஅருகேசெய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பொதுமக்களுக்குநிவாரணஉணவுப் பொருட்களைவழங்கியப் பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

மாற்றுத்திறனாளிகளுக்குவழங்கப்பட்டுவரும் நிவாரணஉதவிகளையும் அமைச்சர் பட்டியலிட்டார்

ஊரடங்கு உத்தரவு காரணமாக இணையதளம் வாயிலாக இதனைஒலிபரப்பஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

எமதுசெய்தியாளரிடம் அவர் இதனைத் தெரிவித்தார்

கர்நாடகாவில் இடம்பெயர்ந்ததொழிலாளர்கள் இலவசமாக தங்கள் ஊர்களுக்குதிரும்புவதற்காகநாளைவரைபேருந்துகள் இயக்கப்படும் அம்மாநிலஅரசுஅறிவித்துள்ளது

ராணிப்பேட்டைமாவட்டத்தில் உள்ளதொழிற்சாலைகள் அரசின் உரியஅனுமதிபெற்று இயங்கலாம் என்றுஆட்சியர் திருமதிதிவ்யதர்ஷினிகூறியுள்ளார் கிருஷ்ணகிரிமாவட்டத்திலும் தொழில் நிறுவனங்கள் மற்றும் கடைகள் உரியஅனுமதிபெற்றுஆறாம் தேதிமுதல் செயல்படலாம் என்றுஆட்சியர் திருபிரபாகர் கூறியுள்ளார்